திட்டம் ஐந்து மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

தீர்ப்பளித்துள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் கண்ணன் கோட்டை தேர்வாய்கண்டிகை நீர்த்தேக்கத் திட்டம் மூலம் ஒரு டிளம்சி தண்ணீர் தேக்கப்பட்டு சென்னை மாநகர மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

மேலும் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும்படி மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக கூறிய முதலமைச்சர் அது எந்த இடத்தில் வந்தாலும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் பதினைந்தாவது மத்திய நிதி ஆணையத்தின் அதிகார வரம்புகளை மாற்றியமைக்கும்படி தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வம் தெரிவித்துள்ளார்

தமிழ்நாடு போன்ற முன்னேறிய மாநிலங்கள் மக்கள் தொகையை சிறப்பான முறையில் கட்டுப்படுத்தியுள்ள நிலையில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத மாநிலங்கள் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களைவிட கூடுதல் நிதியுதவி பெறும் வகையில் ஆணையத்தின் அதிகார வரம்பு மாற்றியமைக்கப்பட்டு இருப்பதை தமிழக அரசு கடுமையாக எதிர்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

மத்திய அரசு நிதி ஆணையத்திற்கு வழங்குவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் அதிகார வரம்பில் தலையிடும் செயல் என்றும் அவர் குறிப்பிட்டார் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாவிட்டால் மத்திய அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சட்டப்பேரவையில் இன்று கவனார்ப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்த அவர் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளபடி ஆறுவாரங்களுக்குள் காவிரி மேவாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்று மத்திய நீர்வளத்துறை செயலாளர் திரு யு பி சிங் பேட்டியளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார்

மாநிலங்களின் நிதி தன்னாட்சியை பாதிக்கக் கூடிய வகையில் அமைந்திருப்பதால் அது குறித்தும் மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

இந்த நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் எனக் கோரி புதுவை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு லஷ்மி நாராயணன் வழக்கு தொடர்ந்தார்

இந்த தேக்க நிலைக்கு முடிவு காணும் முயற்சியாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு விஜய் கோயல் இன்று அக்கட்சிகளின் தலைவர்களின் இல்லத்திற்கு சென்று பேச்சு வார்த்தை நடத்தவுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு கோயல் காங்கிரஸ் அஇஅதிமுக தெலுங்கு தேசும் மற்றும் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி தலைவர்களை சந்திக்கவுள்ளதாக தெரிவித்தார் தண்ணீரை சேமிக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலக தண்ணீர் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தண்ணீர் சக்தி வாய்ந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் தண்ணீரை சேமித்தால் அது நகரங்கள் கிராமங்கள் மற்றும் விவசாயிகளுக்கும் பெரும் பயனளிப்பதாக இருக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார்

அமைதியை நிலைநாட்ட இந்தியா உறுதிபூன்டுள்ள வேளையில் நாட்டின் எல்லைகளைக் காக்க தனது முழு பலத்தையும் பயன்படுத்தும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாநிலம் ஹல்வாரா விமானப்படை தளத்திற்கு குடியரசுத் தலைவரின் கொடி விருதை வழங்கிப் பேசிய அவர் இந்திய விமானப்படை வான் எல்லைகளை பாதுகாப்பதோடு மட்டுமின்றி பேரிடர் நிவாரணப் பணிகளில் மனிதாபிமான உதவிகளை மேற்கொள்வதில் முன்னணியில் இருப்பதாகவும் புகழாரம் சூட்டினார் இந்திய விமானப்படை நாட்டின் ராணுவ பலத்தை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறினார் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் விமானப்படையின் பணி தலைசிறந்தது என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் பணிக்கொடை சட்டத்திருத்த மசோதாவிற்கு நாடாளுமன்றம் இன்று ஒப்புதல் அளித்துள்ளது மக்களவையால் கடந்த வாரம் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா மாநிலங்களவையில் இன்று விவாதமின்றி குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது முன்னதாக இந்த மசோதாவை முன்மொழிந்து பேசிய மத்திய தொழிவாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ் குமார் கங்வார் இந்த மசோதா தொழிலாளர்களுக்கு குறிப்பாக பெண் தொழிலாளர்களுக்கு மிகவும் பயனளிக்கும் என்றார் பேறுகால விடுழுறையை பணிக்காலமாகக் கருதி பணிக்கொடை வழங்க இந்த மசோதா வகை செய்வதாகவும் அவர் கூறினார்

பழனி அடிவாரத்தில் உள்ள கடைகளை அகற்றக் கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற கிளை வணிக நோக்கில் செயல்படும் கடைகள் அகற்றப்படுவது பற்றி இந்து சமய அறநிலையத்துறை கண்காணிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது தமிழக நகராட்சிகளில் முதன் முறையாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிப் பகுதிகளில் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூவம் திடக்கழிவுகள் பேரல் முறையில் சேகரிக்கப்பட்டு இயற்கை உரம் தயாரிக்கப்படுகிறது

தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட ரயில் நிலையங்களில் நூறு சதவீத அளவிற்கு எல்ஈடி மின் விளக்குகளை பொருத்தி சாதனை படைத்துள்ளதாக ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

மேலும் குழு அளவிலான போட்டியிலும் இளவேனில் ஸ்ரேயா மற்றும் ஜீனா ஆகியோர் அடங்கிய இந்திய இணையும் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் பாபுட்டா ஆடவர் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளார்